வாக்கு எண்ணிக்கை தொடர்பாக வன்முறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் குறித்து மத்திய அரசு மாநிலங்கள் மற்றும் யுனியன் பிரதேசங்களைச் உஷார் படுத்தியுள்ளது வளங்குன்றா வருங்காலத்தை உறுதிப்படுத்த இயற்கை மற்றும் கலாச்சாரத்தை பேணிக்காப்பதே வழி என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கைய நாயுடு கூறியுள்ளார்

வாக்கு எண்ணிக்கை நிலவரங்கள் நாளை பிற்பகல் முதலும் முடிவுகள் நாளை மாலை வாக்கிலும் வெளியாகத் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது நாளை காலை வாக்கு எண்ணிக்கை தொடங்கியவுடன் மின்னணு முறையில் சமர்பிக்கப்பட்ட தபால் வாக்குகளும் வழக்கமான தபால் வாக்குகளும் முதலில் எண்ணப்படும்

லாஸ்பேட்டையில் உள்ள மோதிலால் நேரு அரசு பாலிடெக்னிக் கல்லூரி மற்றும் அரசு பெண்கள் பாலிடெக்னிக் கல்லூரியில் வாக்குகள் எண்ணப்பட உள்ளன

தவிர பல்வேறு இடங்களில் சிசிடிவி கேமராக்களும் பொருத்தப்பட்டு தீவிர கண்காணிப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன காரைக்காலை பொருத்தவரை அங்குள்ள அறிஞர் அண்ணா அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலும் மாஹேயில் ஜவஹர்லால் நேரு அரசு மேல்நிலை பள்ளியிலும் ஏனாமில் மினி சிவில் ஸ்டேஷனிலும் வாக்குகள் எண்ணப்பட உள்ளன

வேட்பாளர்களால் பரிந்துரைக்கப்பட்ட முகர்வர்களுக்கு இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அடையாள அட்டை வழங்கப்பட்டது வாக்க எண்ணிக்கை நடைபெறும் பகுதிக்குள் செல்போன் பயன்படுத்தக்கூடாது என்றும் புகைப்படம் எடுக்க கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது

இதனால் வாக்கு எண்ணிக்கை முடிவுகளை அறிவிப்பதில் சிறிது காலதாமதம் ஏற்படலாம் என்று எதிர்ப்பார்க்கப்படுகிறது

அமைதியான முறையில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் வகையில் பல்வேறு கட்டுப்பாடுகளை தேர்தல் ஆணையம் விதித்துள்ளது

இதில் காங்கிரஸ் கட்சி சார்பில் திரு வைத்திலிங்கம் அகில இந்திய என் ஆர் காங்கிரஸ் சார்பில் டாக்டர் நாராயணசாமி ஆகிய இருவருக்கும் இடையே நேரடி போட்டி நிலவுகிறது

இதில் திமுக வேட்பாளர் திரு வெங்கடேசன் மற்றும் அகில இந்திய என் ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் திரு நெடுஞ்செழியன் ஆகிய இருவருக்கும் இடையே பலத்த போட்டி நிலவுகிறது

வளங்குன்றா வருங்காலத்தை உறுதிப்படுத்த இயற்கை மற்றும் கலாச்சாரத்தை பேணிக் காப்பது மட்டுமே வழி என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையநாயுடு கூறியுள்ளார் சென்னையில் உள்ள தேசிய பல்லுயிர்ச் சூழல் ஆணையத்தில் இன்று நடைபெற்ற சர்வதேச பல்லுயிர்ச் சூழல் தின விழாவில் உரையாற்றிய அவர் வளர்ச்சி என்பது இயற்கையுடன் ஒத்துப் போவதாக இருக்க வேண்டும் என்றும் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி இயற்கையை பாதுகாப்பதில் முக்கிய பங்களிக்க முடியும் என்றார் இந்தியாவில் வன பரப்பு வேகமாக குறைந்து வருவதையும் வாழ்விடங்களாக உள்ள நிலப்பரப்பில் இயற்கை உயிரனங்களின் எண்ணிக்கை குறைந்துவருவதையும் தடுக்க வேண்டியது அவசியம் என்று குடியரசுத் துணைத் தலைவர் வலியுறுத்தினார் பலவித உணவுப் பயிர்களின் சாகுபடியை ஊக்குவித்து மக்களின் ஊட்டச்சத்து பாதுகாப்பை உறுதிப்படுத்த தேவை இருப்பதாக அவர் மேலும் கூறினார்

இன்று அதிகாலை வானம் தெளிவாக இருந்த்தால் செயற்கைகோள் விண்ணில் பாய்ந்து செல்வதை நீண்ட தூரத்தில் இருந்தும் தெளிவாக காணமுடிந்தது ராக்கெட் விண்ணில் செலுத்தப்படுவதை சுமார் ஆயிரம் பேர் காண்பதற்கு வசதியாக இஸ்ரோ சிறப்பு ஏற்பாடு செய்திருந்தது

ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிராக தமிழகத்தில் விவசாயிகள் மேற்கொண்ட ஆர்ப்பாட்டங்களைத் தொடர்ந்து இன்று புதுவையிலும் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கரிக்கலாம்பாக்கம் விவசாயிகள் தங்களின் வயல்களிலேயே கருப்புகொடி ஏந்தி நின்று ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிராக கோஷம் எழுப்பினர் காவிரி டெல்டா பகுதியில் ஹைட்ரோ கார்பன் எடுக்க தனியார் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டுள்ள அனுமதியை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என இவர்கள் அனுமதிக்கப்பட்டால் வளமான நிலங்கள் முற்றிலும் பாழாகி பாலைவனமாக மாறிவிடும் என்றும் விவசாயிகள் மற்றும் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதுடன் பொதுமக்களும் குடிநீர் கிடைக்காமல் அவதிப்பட நேரும் என்றும் இவர்கள் கூறினர்

வாக்கு எண்ணிக்கை தொடர்பாக வன்முறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் குறித்து மத்திய அரசு மாநிலங்கள் மற்றும் யுனியன் பிரதேசங்களைச் உஷார் படுத்தியுள்ளது வளங்குன்றா வருங்காலத்தை உறுதிப்படுத்த இயற்கை மற்றும் கலாச்சாரத்தை பேணிக்காப்பதே வழி என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கைய நாயுடு கூறியுள்ளார்